பிரதமர் திருநரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிவாயு கம்பெனிகளின் தலைமை நிர்வாகிகளுடன் காணொளி மூலம் கலந்துரையாடுகிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துர்கா பூஜையையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப் பணிகளுக்கான முதல்நிலைத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளன நாடு முழுவதும் வெங்காயத்தின் விலையை நியாயமான விலையில் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் லீவா நந்தன் தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட்டில் மும்பை அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திருநரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிவாயு கம்பெனிகளின் தலைமை நிர்வாகிகளுடன் காணொளி மூலம் கலந்துரையாடுகிறார்

ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த நிகழச்சியில் பல்வேறு நிலைகளில் கருத்துப் பரிமாற்றங்கள் நடைபெறும்

சவுதி அரேபிய எரிசக்தி அமைச்சர் திரு அப்துல்அசிஸ் பின் சல்மான் அல் சவுத் அமெரிக்க எரிசக்தித் துறை அமைச்சர் டான் ப்ருலெட் ஆகியோரும் இதில் கலந்து கொள்கின்றனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துர்கா பூஜையையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய பாரம்பரியத்தில் பெண்களுக்கு அளிக்கப்படும் மதிப்பும் மரியாதையும் இந்த பண்டிகையின் போது வெளிப்படுவதாக அவர் கூறியுள்ளார் இந்த நாளில் பெண்களின் சக்தியை உணர்ந்து பண்டிகையை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் அவர்களை அதிகாரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் புதிய நாடாளுமன்றக் கட்டிடம் கட்டுவது குறித்த கூட்டம் மக்களவைத் தலைவர் திரு

மத்திய நகர்புற மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி இந்தக் கூட்டத்தில் கலந்துகொண்டார் கட்டிடத்தில் இடம் பெற வேண்டிய அனைத்து வசதிகள் குறித்த விவரங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது நாடாளுமன்ற கூட்டத்தொடரின்போது உறுப்பினர்கள் போக்குவரத்து மேற்கொள்வதற்கான வசதி குறித்தும் இக் கூட்டத்தில் பேசப்பட்டது தற்போதைய கட்டிடமும் நாடாளுமன்ற சிறப்பு நாடாளுமன்ற விவகாரங்களுக்குப் பயன்படுத்தப்படும்

இந்த கடன் ஐந்து புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வட்டி விகிதத்தில் இருக்கும் என்று மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வாரந்தோறும் மாநிலங்களுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்க கருதி உள்ள மத்திய அரசு முதல்கட்டமாக ஆறாயிரம் கோடி ரூபாயை நேற்று வழங்கியது

மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப் பணிகளுக்கான முதல்நிலைத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளன

பபூல் சுப்ரியோ கூறியுள்ளார்

அடுத்த இந்தாண்டுகளில் இந்தியாவில் புலி சிறுத்தைகளின் எண்ணிக்கையைப் பெருக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இம்பமலையின் உயரமான பகுதிகளில் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேச மாநிலங்கள் உத்தராகண்ட் சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் புலி சிறுத்தைகள் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார்

முழுவதும் வெங்காயத்தின் விலையை நியாயமான விலையில் விற்பனை செய்வதற்கு நாடு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் லீலா நந்தன் தெரிவித்துள்ளார்

சில்லரை விற்பனையாளர்கள் இரண்டு மெட்ரிக் டன் வெங்காயம் கையிருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்றார்

மகாராஷ்ட்ரா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழை பெய்ததையடுத்து கரீப் பருவத்தில் பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு அரசு ரபீ பருவத்தில் ஒரு வட்சம் மெட்ரிக் டன் கையிருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அடுத்த இந்து ஆண்டுகளில் கல்வியில் உலகத் தலைவராக விளங்க வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்கு உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கேட்டுக் கொண்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள தனியார் தொழில்நுட்ப பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் நேற்று காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் பட்டங்களை வழங்கி உரையாற்றினார்

உலக நாடுகளிலிருந்து ஏராளமானவர்கள் இந்திய கல்வி நிறுவனங்களில் படிப்பது நாட்டின் கல்வித்தரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் கூறினார் திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்விக்கழகத்திலிருந்து பிரதமின் ஆராய்ச்சியாளர்கள் திட்டத்தின் கீழ் இரண்டு பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் வேதி பொறியியல் துறையைச் சேர்ந்த திரு சுந்தரமகாலிங்கமும் மின்சாரம் மற்றும் மின்னனு பொறியியல் துறையைச் சே்ந்த திருமதி மெர்லின் மேரியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் சுட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள பிகார் மாநிலத்தில் நான்கு மாவட்ட அதிகாரிகளை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இரண்டு கவால் வரி கண்காணிப்பாளர்கள் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் நான்கு மாவட்ட கலால் வரி கண்காணிப்பாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தேர்தல் செலவினம் மற்றும் பண நடமாட்டத்தைக் கண்காணிக்கத் தவறியதையடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

வருகின்ற மாதங்களில் உலகில் தொற்று நோயின் தாக்கம் அதிகமாகும் என்று உலக சுகாதார அமை்பபின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனோம் தெரிவித்துள்ளார் உலக தலைவர்கள் இந்த நிலைமையை கருத்தில்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் தேவையற்ற மரணங்கள் மற்றும் சுகாதார சேவைகளின் நடவடிக்கைகள் அதிகரிப்பதாகவும் அவர் கூறினார்

மருத்துவப் படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு பெறுவதற்கு அரசு தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இது குறித்து ஆளுநரை சந்தித்து தாமும் அமைச்சர்கள் குழுவும் வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்